தமிழகத்தில் மக்கள் விரும்பாதஎந்தஒருதிட்டத்தையும் மத்தியமாநிலஅரசுகள் செயல்படுத்தாதுஎனஉணவு அமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் நாட்டிற்குவழினாட்டியாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றுபள்ளிகல்வித்துறைஅமைச்சா் திருகே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பகிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயானஆட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

இந்தியாவின் மதிப்பு கடந்தஐந்துஆண்டுகளில் வெகுவாகஉயர்ந்திருப்பதாகவெளியுறவு அமைச்சர் திருஜெயசங்கர் கூறியுள்ளார் இன்று புததில்லியில் செய்தியாள்களிடம் பேசியஅவர் பிரதமர் திருநரேந்திரமோடிமேற்கொண்டநடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்றுகுறிப்பிட்டாா் அண்டைநாடுகளுடனானஒத்துழைப்பைமேம்படுத்தவேண்டியதுஅவசியம் என்றும் அவர் கூறினார் இந்தியதொழில் துறையினர் வெளிநாடுகளில் தொழில் தொடங்குவதற்குஉதவுவதற்கானபொறுப்புடன் கூடியதாக இந்தியவெளியுறவுக் கொள்கை இருக்கவேண்டுமென்றும் திருஜெயசங்கா் தெரிவித்தாா் ரிசர்வ் வங்கியின் இருமாதநிதிக்கொள்கை இன்றுவெளியிடப்பட்டது வங்கிகளுக்கானவட்டிவிகிதம் பூஜ்யம் புள்ளி இரண்டுஐந்துசதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இனி இந்தவட்டிவிகிதம் ஐந்து புள்ளி ஏழு ஐந்துசதவீதமாக இருக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் அரைஆண்டில் பணவீக்கம் மூன்றுமுதல் மூன்று புள்ளிஒருசதவீதமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிதியாண்டிற்கானஒட்டுமொத்தவளர்ச்சி ஏழு சதவீதமாக நடப்பு இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கிகூறியுள்ளது நாட்டின் ஏழாவதுபொருளாதாரகணக்கெடுப்பிற்கானமுன்னேற்பாடுபணிகள் தில்லியில் இன்றுதொடங்கின

கேளாவில் இந்தவைரஸினால் ஏற்பட்டபாதிப்பு குறித்துமுழமையாகஆய்வு செய்யப்பட்டுவருவதாகஅறிக்கைஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் இது மேலும் பரவாமல் தடுப்பதற்குஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளபட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா் தமிழகத்திலும் நிபாவைரஸ் பரவாமல் இருப்பதற்குதேவையானமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார் திருச்சிவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஹிந்தியைதமிழகஅரசுஎந்தநிலையிலும் அனுமதிக்காதுஎன்றுமாநிலஅமைச்சா் திருஜெயக்குமார் திட்டவட்டமாகதெரிவித்துள்ளார் இன்றுசென்னயில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இருமொழிக் கொள்கைதான் தமிழகஅரசின் நிலைப்பாடுஎன்றுகூறினார் இதனைதமிழகஅரசுபலமுறைதெளிவுபடுத்தியிருப்பதாகவும் திருஜெயக்குமார் தெரிவித்தார்

கல்வித்துறையில் நாட்டிற்குவழிகாட்டிபாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றுபள்ளிகல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடுமாவட்டம் கெட்டிச்செவியூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கானகூடுதல் திட்டங்கள் சட்டப்பேரவைக் கட்டத்தொடரில் அறிவிக்கப்படஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இன்றுவெளிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையவிடுத்துள்ளஅவர் இனிவரும் ஆண்டுகளில் இதற்கானகட்டணங்களைநிர்ணயம் செய்ய ஒய்வுபெற்றஉச்சநீதிமன்றநீதிபதிகளைக் கொண்டகுழுவைஏற்படுத்தவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஹெல்மெட் அணியாமல் பயணம் தமிழகத்தில் செய்யும் இருசக்கரவாகனஒட்டிகளின் வாகனங்களைபறிமுதல் செய்தல் மற்றம் ஹெல்மெட்டைகட்டாயமாக்கிபிறப்பித்தஉத்தரவுகளைநடைமுறைப்படுத்துவதுதொடா்பாகஎடுக்கப்பட்டநடவடிக்கை கள் குறித்துவிரிவானஅறிக்கைதாக்கல் செய்யுமாறுகாவல்துறைக்குசென்னைஉயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பானவழக்கைவிசாித்தநீதிபதிக்ளதிருமணிக்குமார் திருசுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கியஅமா்வு வழக்குவிசாரணையவரும் புதன்கிழமைக்குஒத்திவைத்தனா் திருவள்ளள் மாவட்டத்தில் சட்டவிரோதமாகநிலத்தடநீர் எடுக்கப்படுவதைஉடனடியாகதடுத்துநிறுத்தமாறுமாவட்டஆட்சியருக்குசென்னைஉயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இம்மாவட்டத்தில் தளியார் குடிநீர் நிறுவனம் நிலத்தடிநீரைஅதிகஅளவில் எடுப்பதால் குற்றுவட்டாரப் தண்ணீரின்றிஅவதிப்படுவதாகத் தொடரப்பட்டவழக்கை இன்றுவிசாரித்தநீதிபதிகள் பகுதிமக்கள் திருமணிக்குமார் திருசுப்ரமணியம் பிரசாத் ஆகியோரைக் கொண்டஅமர்வு இந்தஉத்தரவைபிறப்பித்தது மாவட்டசெய்திகள் சென்னையிலும் கோவையிலும் வணிகவரித்துறைசா்பில் மின்னணு நமூனாக்கள் சேவைமையம் தொடங்கப்பட்டுள்ளது சரக்குமற்றும் சேவைவரிதொடர்பானமாதாந்திரவிவரங்களைசமர்ப்பிக்க இந்தமையங்களைகட்டணமின்றிபயன்படுத்திக் கொள்ளலாம் எனமாநிலவணிகவரித்துறைதெரிவித்துள்ளது சென்னையில் குடும்பஅட்டைமற்றும் பொதுவிநியோகத் திட்டகுறைதீர்க்கும் முகாம் நாளைமறுநாள் அந்தந்தமண்டலஉதவிஆணையா் அலுவலகங்களில் நடைபெறும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டிங்காமில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்றவெஸ்ட் இண்டஸ் அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது ப்ரிஸ்டல் நனில் நாளைநடைபெறவுள்ளபோட்டியில் பாகிஸ்தான் இலங்கைஅணிகள் மோதகின்றன